போக்குவரத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தொடங்கி வைக்கிறார்

ஒத்திகை நடைபெறம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிஷ்ணன் தெரிவித்துள்ளார்

சிட்னியில் தொடங்குகிறது இனி விரிவான செய்கிகள் நாட்டின் மேற்குப்பகுதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சரக்கு போக்குவரத்து ரயில்பாதையை பிரதம் திரு நரேந்திரமோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

உலகிலேயே முதலாவதாக ஒன்றரை கிலோமீட்டர் நீளம் உள்ள இரண்டடுக்கு சரக்கு பெட்டக ரயில் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களின் ஆளுநர்கள் முதலமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர்

இந்த இரு மாநிலங்களிலும் மொத்தம் ஒன்பது சரக்கு ரயில்பாதை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன

இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டகங்கள் இந்த பாதையில் பயன்படுத்தப்படுவதால் நேரமும் செலவும் குறையும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய மருந்துகளுக்காள தலைமை கட்டுப்பாட்டு அதிகாரி இரண்டு தடுப்பூசிகளுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவசரகால் பயன்பாட்டுக்கு அனுமதி அளித்ததையும் ஏற்கனவே வெற்றிகரமாக ஒத்திகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தற்போதுள்ள தடுப்பூசி மருந்து சென்னை மும்பை கா்னால் கொல்கத்தா ஆகிய நான்கு நகரங்களில் உள்ள சேமிப்பு மையங்களில் பாதுகாக்கப்படும் என்று அவர் கூறினார்

மத்திய அரசு இறதி முடிவெடுக்கும் தேதியிலிருந்து பத்து நாட்களுக்குள் நாடு முழுவதும் பரவலாக தடுப்பூசி போடுவது தொடங்கும் என்று அவர் கூறினார்

அவர் இன்று சென்னை பெரியமேடு பகுதியில் உள்ள கோவிட் தடுப்பு மருந்து சேமித்து வைக்கப்பட உள்ள மத்திய அரசின் மருந்து கிடங்கை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார்

விவசாயிகள் நலன் மற்றும் அவர்களின் வருவாயை இரட்டிப்பாக்கும் நோக்கத்தடன் உத்திரபிரதேச அரசு விவசாய நல இயக்கம் எனும் சிறப்பு திட்டத்தை இன்று தொடங்குகிறது

இந்த அமைப்புகள் மூலம் குறைந்த செலவில் அரசு மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் கிடைப்பதை உறுதி செய்யும் பறவைக் காய்ச்சல் நோய் பரவாமல் கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அவசரகால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டுமென்று மாநிலங்களையும் யுனியன் பிரதேசங்களையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இமாச்சல பிரதேசும் ராஜஸ்தான் கேரளா மற்றும் சில மாநிலங்களில் ஏராளமான பறவைகள் இறந்ததை அடுத்து மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது இந்த நோய் மனிதர்களுக்கும் பிற கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் பரவும் வாய்ப்பு இருப்பதாகவும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது பறவைகளுக்கு நோய் இருப்பதற்கான அறிகுறி பற்றி கண்காணிப்பையும் விழிப்புணாவையும் அதிகிக்குமாறு மாநிலங்கள் மற்றம் யுனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் மத்திய கற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய அரசின் வழிகாட்டுதலை அடுத்து மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று அவசர கூட்டத்தை நடத்தியுள்ளார்

இதற்கிடையே மத்திய பிரதேசத்தின் இந்தூர் ஆகாமால்வா மன்ட்சார் மாவட்டங்களில் எச் ஐந்து எண் எட்டு வைரஸ் காரணமாக காக்கைகள் இறந்தது கண்டறியப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தின் கால்நடை பராமிப்புத்துறை ஏற்கனவே பறவைக் காய்ச்சலுக்கான எச்சிக்கையை விடுத்துள்ளது

பீகார் மாநிலத்தில் முழு ஊரடங்கு காலத்திற்கான அனைத்து வணிக வாகனங்களின் சாலை வரியையும் அம்மாநில அரசு தள்ளுபடி செய்துள்ளது முதலமைச்சா் திரு நிதிஷ் குமார் தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

வணிக ரீதியான பயணியர் வாகனங்கள் பீகார் மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டு இந்த மாநிலத்தில் செலுத்தப்பட்டிருந்தால் மட்டுமே இந்த தள்ளுபடி பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை சிட்னியில் தொடங்குகிறது ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சம நிலையில் உள்ளன இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த உமேஷ் யாதவ் காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த நடராஜன் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஜ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது